ஈடுபட் வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

வெளிமாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு இயக்கப்படும் பேருந்துகளை குறைத்துக் கொள்ளுமாறு அம்மாநிலங்களை அறிவுறுத்தியுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் திரு

மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் உலகம் முழுவதும் கொரோனா தொற்று பரவி வருவதையடுத்து

போட்டிகளை ஒத்திவைப்பது குறித்து இப்போதைக்கு முடிவெடுக்கவேண்டிய அவசியமில்லை என்று சர்வதேச ஒலிம்பிக் குழு தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வார இறுதியில் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்லும் போது கொரோனா வைரஸ் தடுப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியில் ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் புதுதில்லியில் நேற்று பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் கொரோனா வைரஸில் இருந்து தற்காத்து கொள்வதற்கான ஆலோசனைகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றார் கொரோனா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் ஊடகங்கள் சிறப்பாக பங்காற்றி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார்

இவர்கள் அனைவரும் சும்பந்தப்பட்ட மாநிலங்களுக்குச் சென்று மாநில அரசு நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை இணைச் செயலர் திரு லாவ் அகர்வால் கூறினார்

இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய உள்துறை அமைச்சக கூடுதல் செயலர் திரு

இதற்கிடையே அனைத்து மத்திய அரசு அலுவலகங்களிலும் உடல் வெப்பநிலையை கண்காணிக்கும் சாதனங்களை நுழைவாயிலில் பொருத்துமாறு மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை அறிவுறுத்தியுள்ளது பொதுமக்கள் கூடுமானவரை பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வந்து செல்லும் பயணிகளுக்கு மேற்கொள்ளப்படும் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளை நேரில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் வெளிமாநிலங்களிலிருந்து சென்னை சென்ட்ரல் எழும்பூர் மற்றும் தாரம்பரம் வரும் ரயில் பயணிகளை ரயில்வே துறையுடன் இணைந்து மாநில க்காதாரத் துறையினர் கண்காணித்து வருவதாக கூறினார் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்கும் வகையில் வெளிமாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு இயக்கப்படும் பேருந்துகளை குறைத்துக் கொள்ளுமாறு அம்மாநிலங்களில் உள்ள போக்குவரத்துக் கழகங்களை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மாநில போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு எம்

விஜயபாஸ்கர் இதனைத் தெரிவித்தார்

அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உதவி மருத்துவர் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது

இது தொடர்பாக சுகாதார அமைச்சகம் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்ப்பது சோப்பை பயன்படுத்தி அடிக்கடி கைகளை கழுவுவது போன்றவற்றை கடைப்பிடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கைகளை கழுவாமல் கண் மூக்கு மற்றும் வாய் பகுதியை தொட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொது இடங்களில் எச்சில் துப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இருமல் தும்மல் வரும்போது கைகுட்டை அல்லது டிஷு பேப்பரால் வாய் பகுதியை மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது

இந்த தொலைபேசியில் தொடர்பு கொன்டு பொதுமக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு மருத்துவர்கள் பதிலளிப்பார்கள்

ஈரோட்டில் மிகவும் பிரசித்திபெற்ற பெரிய மாரியம்மன் கோவில் பூச்சாட்டுதல் விழா ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்

இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார் உதகமண்டலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உதகை குன்னூர் கோத்தகிரி கூடலூர் பகுதிகளில் உள்ள அனைத்து விடுதிகளிலும் தங்கியுள்ள வெளிநாட்டவர் மற்றம் உள்நாட்டு சுற்றுலாப் பயணிகள் இன்றைக்குள் வெளியேறமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் என்றார்

ரேடியோ யெஸ் பேங்க் இன்று முதல் வழக்கம்போல் செயல்படும் என்று மத்திய அரசு நியமித்துள்ள முதன்மை செயல் அதிகாரி திரு பிரசாந்த் குமார் கூறியுள்ளார்

பிறபி சென்னை தண்டையார்பேட்டையில் மெட்ரோ ரயில்பாதை கட்டுமானப் பணியின்போது குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதாகவும் அதை சீர் செய்யும் பணி நடைபெறுவதாகவும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது

இத்தொடர்பாக சர்வதேச ஒலிம்பிக் குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று நடைபெற்ற நிர்வாகக்குழக் கூட்டத்தில் ஒலிம்பிக் போட்டிகளை ஒத்திவைப்பது பற்றி முடிவெடுக்கவில்லை என்று கூறப்பட்டுள்ளது